அர்ப்பணிப்பு மற்றும் வலிமையை உலகமே உற்று நோக்குவதாக பிரதமர் திருநரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

சாத்தான் குளம் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் அளிக்கும் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த அரசு தயாராக உள்ளதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

லடாக் எல்லையில் சீனாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக கூறிய பிரதமர் இந்த தாக்குதலில் உயிரிழந்த ஒவ்வொரு போர் வீரரின் தியாகத்திற்கும் ஒட்டுமொத்த நாடே தலைவணங்குவதாக குறிப்பிட்டார் லடாக் தாக்குதலுக்கு பிறகு உள்ளுர் பொருட்களை வாங்க வேண்டும் என பலர் உறுதியேற்றுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக பிரதமர் கூறினார் மதுரையை சேர்ந்த திரு மோகன் ராமமூர்த்தி ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதோடு பாதுகாப்பு துறை தன்னம்பிக்கையோடு செயல்படுவதாக பெருமிதம் தெரிவித்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாட்டை வலிமையானதாக மாற்ற நாம் அனைவரும் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் தொழில்நுட்பத்தில் நாட்டை முன்னெடுத்து செல்ல வழிவகுக்கும் என்றார்

ஊரடங்கு முடிந்து சகஜ நிலைக்கு திரும்பும் போது மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்டவைகளின் மூலம் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க முடியும் என்றார் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்தியாவோடு தொடர்புடைய மஞ்சள் இஞ்சி மற்றும் இதர மசாலாப் பொருட்களின் தேவை ஆசிய கண்டத்தில் மட்டுமல்லாது அமெரிக்காவிலும் அதிகரித்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை பெய்து வரும் சூழலில் விவசாயிகள் தங்களது உற்பத்தியை அதிகரித்து வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஊரடங்கு காலத்தில் பல்லாங்குழி பரமபதம் உள்ளிட்ட நமது பாரம்பரிய விளையாட்டுகள் பல்வேறு வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருவதை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் இணையதள விளையாட்டுகளிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

புலம்பெயர் தொழிலாளர்களின் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை முறைகள் நாட்டிலுள்ள அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கக் கூடியதாக உள்ளது என்றார் சகோதரத்துவம் நம்பிக்கை மற்றும் நட்பின் அடிப்படையில் சுயசாா்பு இந்தியாவை உருவாக்குவதை நாம் ஒவ்வொருவரும் இலக்காக கொள்ள வேண்டும் என்றார்

அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மீண்டும் ஆலோசனை மேற்கொள்கிறார் ஊரடங்கு நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் மாநிலத்தில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் இதில் ஆலோசிக்கிறார்

ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டுள்ளார்

செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்று குறித்து பொதுமக்களிடமுள்ள அச்சத்தை போக்கும் வகையில் மதுரையில் இத்தகைய ஆலோசனை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார்

உதயகுமார் திரு செல்லூர் கே ராஜு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

மாவட்டம் விளாத்திகுளத்தில் உயிரிழந்த கணேசமூர்த்தியின் தாத்துக்குடி குடும்பத்தினருக்கு இன்று ஆறுதல் கூறிய அமைச்சர் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சாத்தான்குளம் சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டினார்

பிரபாகர் ஆய்வு மேற்கொண்டார்

ரத்னா கேட்டுக்கொண்டுள்ளார்